நாட்டு மக்கள் அனைவரும் தத்தம் தாய்மொழியை பேணி காக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் வலியுறுத்தியுள்ளார்

அனைத்து பள்ளிகளிலும் அடுத்த மாதம் பிட் இண்டியா வாரம் கடைபிடிக்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார்

மஹாராஷ்டிராவில் திரு தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சராக நியமித்ததற்கு எதிராக சமா்ப்பிக்கப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது

கொல்கத்தாவில் பங்களாதேஷ் க்கு எதிரான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

இத்தருணத்தில் மகாகவி சுப்பிரமணியபாரதியாரின் முப்பது கோடி முகமுடையாள் என்ற கவிதை வரிகளை பிரதமர் நினைவு கூர்ந்தது குறிப்பிடத்தக்கது

மேலும் ஐ

சபை உள்ளுர் மொழிகளின் ஆண்டாக இந்த ஆண்டை அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார்

நெகிழி இல்லாத இந்தியாவை உருவாக்க விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் சிறப்பு திட்டம் குறித்து பேசிய அவர் இத்திட்டத்தை நாடு முழுவதும் ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும் என்றார்

இதன் ஒரு பகுதியாக மாணாக்கர் மட்டுமின்றி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்கும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் இதன் அடிப்படையில் பள்ளிகளுக்கு நட்சத்திர மதிப்பீடுகள் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் தேசிய மாணவர் படைதினம் கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலுள்ள மாணாக்கரிடம் கலந்துரையாடிய பிரதமர் தேசப்பற்று ஒழுக்கம் மற்றும் வீர தீர செயல்களுக்கான ஊக்கம் உள்ளிட்டவைகளை தேசிய மாணவர் படை வழங்குவதாக கூறினார் தேசிய மாணவர் படையில் தாம் உறுப்பினராக இருந்த போது நடைபெற்ற சில சுவாரஸ்ய சம்பவங்களையும் பிரதமர் பகிர்ந்து கொண்டார்

நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஒற்றுமையை வலுப்படுத்துவதில் நதிகள் முக்கிய பங்காற்றுவது குறித்து கூறிய பிரதமா் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பல்வேறு நதிகளில் நடைபெறும் புஷ்கரணி விழாக்கள் குறித்த தகவல்களை குறிப்பிட்டார்

மாணாக்கரை தேர்வுக்கு தயார்படுத்துவது குறித்த சிறப்பு நிகழ்ச்சியில் தாம் அடுத்த மாதம் உரையாற்றப் போவதாக மாணவர் ஒருவரின் கோரிக்கைக்கு பிரதமர் பதிலளித்தார் கூட்டம் அஇஅதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் இன்று நடைபெற்றது

சண்முகம் தர்மபுரி மாவட்டத்தில் குடிமராமத்து திட்டப்பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசின் தலைமை செயல் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார் அன்னசாகரம் ஏரியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர் இதன் மூலம் அப்பகுதியில் குடிநீர் ஆதாரம் அதிகரித்துள்ளதாக கூறினார்

இந்த ஆய்வின் போது அரசின் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் முதன்மை செயலர் திரு

கனிமொழி மருத்துவ பட்ட மேற்படிப்பில் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்த மத்திய அரசிற்கு எதிராக குரல் எழுப்பப்படும் என மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி கூறியுள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இரவு நேர விமான சேவையை துவங்குவது குறித்து அந்த துறைக்கான அமைச்சகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார்

தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சராக நியமித்ததற்கு எதிராக சிவசேனா தேசியவாதகாங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் சமா்ப்பித்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது

ரமணா அசோக் பூஷன் சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு திரு பட்நாவிஸ் மற்றும் துணை முதலமைச்சர் திரு அஜித்பவார் ஆகியோருக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது நாளை காலை பத்தரை மணிக்கு இம்மனு மீதான விசாரணை தொடங்கும் போது ஆட்சியமைக்க அழைப்பு விடுத்து ஆளுநர் அனுப்பிய கடிதங்களை சமாப்பிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தலைமை வழக்கறிஞர் திரு

இதனிடையே தேசியவாத காங்கிரஸ் கட்சி திரு அஜித்பவாரை கட்சியின் சட்டப்பேரவை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியுள்ளது

ராஞ்சியில் பத்திரிக்கையாளர்களுக்கான ஒரு நாள் பயிற்சி பட்டறையை தொடங்கி வைத்து பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு வினய்குமார் சௌபே ஊடகங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் பாரபட்சமின்றி செய்திகளை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

இதுதொடர்பாக புதுதில்லி போர் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை செயலர் டாக்டர் அஜய்குமார் தேசிய மாணவர் படை தலைமை இயக்குநர் லெப்டினன் ஜெனரல் ராஜீவ் சோப்ரா உள்ளிட்டோர் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர்

இத்தினத்தையொட்டி தமிழகத்திலும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன தேர்வு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நீதிபதி பதவிக்கான முதல்நிலை தேர்வு இன்று நடைபெற்றது

பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற இத்தோ்வை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசும் விழுப்புரத்தில் ஆட்சித்தலைவர் திரு அண்ணாதுரையும் இன்று ஆய்வு செய்தனர்

இதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம்

ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ஆகாஷ் அங்கிட் குலியா ச்சிராக் டாலியா மகளிர் பிரிவில் சலோனி பாப்லி கோமல் உள்ளிட்டோர் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளனர்